மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ மெயின் தேர்வு விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இன்று தொடங்கியுள்ளது

நேற்று காலமான முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் இறுதிச் சடங்குகள் புதுடில்லியில் உள்ள லோகி ரோடு மயானத்தில் இன்று முழு ராணுவ மரியாதைகளுடன் கொரோனா விதிகளைப் பின்பற்றி நடத்தப்பட்டன முன்னதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி இறுதி மரியாதை செலுத்தினர் நாட்டின் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளுக்காக பிரணாப் முகர்ஜி பல தலைமுறைகளுக்கு நினைவில் கொள்ளப்படுவார் என்று ட்விட்டரில் பிரதமர் கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராகுல்காந்தி மற்றும் முப்படைத் தலைவர்கள் உட்பட பிரமுகர்கள் பலரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவருக்கு இன்று காலை இறுதி அஞ்சலி செலுத்தினர் பிரணாப் முகர்ஜியின் உடல் முன்னதாக ராணுவ மருத்துவமனையில் இருந்து புதுடில்லி ராஜாஜி சாலையில் உள்ள அன்னாரின் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்டது ஆர்எஸ்எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் பிஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த் திரு அதீர் ரஞ்சன் சவுத்ரி மூத்த சிபிஐ தலைவர் திரு

ராஜா உள்ளிட்டவர்களும் பிரணாப் முகர்ஜி உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தினர் பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து மத்திய அமைச்சரவை நிறைவேற்றியுள்ளது தனிச் சிறப்பு வாய்ந்த தலைவரும் தலை சிறந்த நாடாளுமன்ற வாதியுமான ஒருவரை நாடு இழந்திருப்பதாக இத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது

மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி ஏற்கனவே புதுடில்லி புறப்பட்டுச் சென்ற நிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து துணை சபாநாயகர் திரு எம்என்ஆர் பாலன் நலத் துறை அமைச்சர் திரு கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் சட்டமன்றத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரணாப் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் காரைக்கால் மாவட்ட அலுவலகத்திலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பிரணாப் முகர்ஜியின் திருவுருவப் படத்திற்கு வேளாண் அமைச்சர் திரு கமலகண்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு அசானா திருமதி கீதா ஆனந்தன் மாவட்ட ஆட்சியர் திரு அர்ஜுன் சர்மா மற்றும் இதர அதிகாரிகள் மலரஞ்சலி செலுத்தினர் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ மெயின் தேர்வு இதுவரை காணாத முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இன்று தொடங்கியுள்ளது

கொரோனா காலத்தில் லட்சக்கணக்கிலான மாணவர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்படும் முதலாவது தேர்வு இதுவேயாகும் ஒடிஷா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் சட்டீஸ்கர் மாநில அரசுகள் தேர்வு மையங்களுக்கு மாணவர்கள் வந்து செல்ல இலவசப் போக்குவரத்து மாணவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்க முன்னாள் ஐஐடி மாணவர்களின் குழு ஒன்றும் தனி இணையதளம் ஒன்றை தொடக்கியுள்ளது அனைத்து மாநில அரசுகளும் மாணவர்களுக்குத் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக் கொண்டுள்ளார் அனைத்து தேர்வு மையங்களிலும் அலுவலர்கள் மற்றும் மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய கொரோனா விதிமுறைகள் குறித்து விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர் திரு வினித் ஜோஷி தெரிவித்துள்ளார்

எம்ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மாவட்டங்களுக்கு இடையிலும் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டும் எனக் கோரி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பேருந்துகளை இயக்கத் தயங்குவதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது

சட்டமன்ற உறுப்பினர்கள் போதிய இடைவெளி விட்டு அமர ஏதுவாக இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது

ஏனாமில் கொரோனா நோயாளிகளின் குடும்பத்தினருக்கு அறிகுறி இல்லா விட்டாலும் கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதார அமைச்சர் திரு

அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று ஏனாமில் கனமழைக்கு இடையிலும் பீமன் நகர் கனக்கால பேட் உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா நோயாளிகள் தனிமையில் உள்ள வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார்

அன்பழகன் கோரியுள்ளார் தமிழகத்தில் கிராமப்புறங்களில் பணி புரியும் மருத்துவர்கள் முதுகலை படிப்பில் சேர சலுகை மதிப்பெண் வழங்கப்படுவதை உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக் காட்டியுள்ளார்

மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ மெயின் தேர்வு விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் இன்று தொடங்கியுள்ளது